புரெவி புயலால் பாதிப்புக்குள்ளாகும் தமிழகத்திற்கு மத்திய அரசு அனைத்து உதவிகளையும் செய்யும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி உறுதி அளித்துள்ளார் மதுரை மாநகருக்கு குடிநீர் வழங்கும் முல்லை பெரியாறு கூட்டு குடிநீர் திட்டப் பணிகளை முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமி நாளை தொடங்கி வைக்கிறாா் தாய்மொழியில் தொழில்நுட்ப கல்வியை வழங்குவதற்கான திட்டத்தை தயாரிப்பதற்கான பணிக்குழுவை மத்திய அரசு அமைத்துள்ளது ஐ எஸ் எல் காவ்பந்து போட்டியில் ஐதரபாத் ஜாம்ஷெட்பூர் அணிகளுக்கிடையே ஆட்டம் சமநிலையில் முடிந்தது

இது மேற்கு வடமேற்கு திசையில் மன்னார் வளைகுடா கன்னியாகுமரியை நோக்கி நகர்ந்து வருகிறது

நாளை அதிகாலை இந்த புயல் கரையை கடக்கும் என்றும் இதன் காரணமாக தென் தமிழகத்தில் கடலோர மாவட்டங்களில் இன்று பிற்பகல் முதல் பலத்த மழை பெய்யக்கூடும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக மீனவர்கள் கடலுக்குள் மீன் பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் வடதமிழகத்தில் கல்முனையிலிருந்து பழவேற்காடு ஏரிவரை உள்ள கடவோர பகுதிகளிலும் பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் கடல் அலைகள் இரண்டு முதல் நான்கு சென்டி மீட்டர் உயரம் எழும்பக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது இன்று கன்னியாகுமி திருநெல்வேலி துத்துக்குடி தென்காசி ராமநாதபுரம் சிவகங்கை மாவட்டங்களில் பலத்த மற்றும் மிக பலத்த மழை பெய்யக்கூடும் என்றும் விருதுநகர் மதுரை தேளி திண்டுக்கல் மாவட்டங்களின் ஒருசில இடங்களில் பலத்த மழழ பெய்யக்கூடும் என்றம் எச்சிக்கப்பட்டுள்ளது புரெவி புயல் எதிரொலியாக தமிழக அரசு மேற்கொண்ட ஒருங்கிணைந்த புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை காரணமாக தமிழகத்தைச் சேர்ந்த பெரும்பாலான ஆழ்கடல் மீன்பிடி படகுகள் பத்திரமாக கரை திரும்பியுள்ளன கடலில் உள்ள மீதமுள்ள படகுகளும் விரைவாகவும் பாதுகாப்பாகவும் கரை திரும்பும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் கேரளா கர்நாடகா மகாராஷ்டிரா மாநிலங்களில் கரை திரும்பும் தமிழக மீனவா்களுக்கு தங்கும் இடம் உணவு உள்ளிட்ட ஏற்பாடுகளை செய்துதர கொச்சி மால்பே ரத்தினகிரி ஆகிய இடங்களுக்கு மீன்வளத் துறையின் உயர் அதிகாிகள் அனுப்பிவைக்கப்பட்டுள்ளதாகவும் மாநில அரசு கூறியுள்ளது தமிழக மீனவர்கள் கேரளா கர்நாடகா கோவா மற்றும் வட்சத்தீவு யூனியன் பிரதேச மீன்பிடி துறைமுகங்களில் தங்களது படகுகளை நிறுத்துவதற்கு அனுமதி வழங்க கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளதாகவும் மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது

கன்னியாகுமரி மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் மீனவளத்துறை இயக்குனர் மற்றும் அரசு உயர் அதிகாரிகள் ஆழ்கடல் மீன்பிடி படகுகளின் உரிமையாளர்கள் மூலம் மீன்பிடி படகுகளை தொடர்பு கொண்டு புயல் எச்சிக்கையினை உடனுக்குடன் தெரிவித்து படகுகளை கரை திரும்ப நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அரசு தெரிவித்துள்ளது இதற்கிடையே இம்மாவட்டத்தில் தூத்தூர் பகுதியில் சின்னதுறை கடவோர கிராமத்திற்கு நேற்று சென்ற மீன்வளத்துறை இயக்குநர் திரு ஜெயகாந்தன் அதிகாரிகளிடம் மீனவர்களின் நிலை குறித்து கேட்டறிந்தார் கன்னியாகுமரி மாவட்டத்தில் புயலை எதிர்கொள்ள மாவட்ட நிர்வாகம் தயார் நிலையில் உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

அதிகாரப்பூர்வ செய்திகளை கேட்குமாறும் வீண்வதந்திகளை நம்ப வேண்டாம் என்றும் பொதுமக்களை அவர் கேட்டுக் கொண்டுள்ளார்

குடிநீர் மருத்துவம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து தரப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் தூத்துக்குடி மாவட்டத்தில் தேவையான புயல் முன்னெச்சிக்கை நடவடிக்கைகளை தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் எடுத்துள்ளதாக செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் திரு கடம்பூர் ராஜு கூறியுள்ளார் இந்த ஏற்பாடுகளை நேற்று ஆய்வு செய்த பின்னா் செய்தியாளா்களிடம் அவா் பேசினாா்

புரெவி புயலால் பாதிப்புக்குள்ளாகும் தமிழகத்திற்கு மத்திய அரசு அனைத்து உதவிகளையும் செய்யும் என்று பிரதம் திரு நரேந்திர மோடி உறுதி அளித்துள்ளார் இந்த புயல் குறித்து நேற்று தொலைபேசியில் முதலமைச்ச் திரு எடப்பாடி பழனிச்சாமியுடன் தொடர்பு கொண்டு அவர் கேட்டறிந்தார் பாதிப்பு அதிகம் உள்ள பகுதி மக்களின் நலனுக்காக தாம் பிராத்திப்பதாக பிரதம் தனது டுவிட்டர் செய்தியில் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் பிரதமருடனான தொலைபேசி பேச்சு குறித்து தமிழக அரசு வெளியிட்டுள்ள ஒரு செய்திக்குறிப்பில் புயல் முன்னெச்சிக்கை நடவடிக்கைகள் குறித்து முதல்வரிடம் பிரதம் கேட்டறிந்ததாக கூறப்பட்டுள்ளது நிவர் புயலின் போது தமிழக அரசு எடுத்த முன்னெச்சிக்கை மற்றும் மீட்பு நடவடிக்கைகளால் உயிரிழப்பு குறைக்கப்பட்டதற்காகவும் மாநிலத்தில் இயல்பு நிலையை விரைவாக கொண்டு வந்ததற்காகவும் முதலமைச்சரையும் தமிழக அரசையும் பிரதமர் பாராட்டியதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது புரெவி புயலால் பாதிப்புக்குள்ளாகும் மாவட்டங்களில் தமிழக அரசு எடுத்துள்ள நடவடிக்கைகளை முதலமைச்சர் பிரதமரிடம் விளக்கினார்

மதுரையில் நேற்று பேசுகையில் இதனை அவர் தெரிவித்தார்

இதை முன்னிட்டு முதலமைச்சன் திரு எடப்பாடி பழனிசாமி விடுத்துள்ள வாழ்த்து செய்தியில் மாற்று திறனாளிகளின் நலனுக்காக மாநில அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்களை குறிப்பிட்டுள்ளார் மாற்று திறனாளிகளின் உரிமைகளையும் நலன்களையும் பாதுகாக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் கூறியுள்ளார் தாய்மொழியில் தொழில்நுட்ப கல்வியை வழங்குவதற்கான திட்டத்தை தயாரிப்பதற்கான பணிக்குழுவை மத்திய அரசு அமைத்துள்ளதாக கல்வி அமைச்சள் திரு ரமேஷ் பொகியால் நிஷாங்க் தெரிவித்துள்ளார் உயர்கல்வித் துறையின் செயலாளர் தலைமையில் அமைக்கப்பட்டுள்ள இந்த குழு மத்திய மாநில அரசுகளின் ஆலோசனைகளை பரிசீலித்து தன்னுடைய அறிக்கையை ஒருமாதத்திற்குள் வழங்கும் என்று அவர் கூறியுள்ளார் இந்த குழுவில் ஐ ஐ டி இயக்குனர்கள் கல்வியாளர்கள் மற்றும் உயர்கல்வி அமைச்சகத்தின் மூத்த அதிகாரிகள் இடம் பெற்றுள்ளனர் மருத்துவம் பொறியியல் சட்டம் உள்ளிட்ட தொழிற்முறை படிப்புகளை தாய்மொழியிலேயே மாணவர்கள் கற்பதற்கான பிரதமின் லட்சியத்தை அடைவதற்கான பயனத்தில் ஒரு முன்னேற்றமாக இந்த குழு அமைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் எந்த மொழியும் எந்த மாணவர்களின் மீதும் திணிக்கப்படாது என்றும் அவர் உறுதி அளித்துள்ளார்

பாரீஸ் பருவநிலை உச்சிமாநாட்டு ஒப்பந்தத்தை அமுல்படுத்த மத்திய அரசு சுற்று சூழல் துறை செயலாளர் தலைமையில் உயர்நிலை குழுவை அமைத்துள்ளது கர்த்தா்பூர் சாஹீப் குருத்துவாரா நிர்வாக விஷயத்தில் பாகிஸ்தான் ஐ நா தீர்மானத்தை மீறுவதாக இந்தியா குற்றம் சாட்டியுள்ளது இந்தியாவில் மலேரியா நோயால் பாதிக்கப்படும் நபர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து குறைந்து வருவதாக உலக சுகாதார நிறுவனம் தெரிவித்துள்ளது ஆந்திரப்பிரதேச மாநில சட்டப்பேரவையில் அவை நடவடிக்கைகளுக்கு குந்தகம் விளைவித்ததாக தெலுங்குதேசம் கட்சியைச் சேர்ந்த ஒன்பது சட்டமன்ற உறுப்பினர்கள் சஸ்பென்ட் செய்யப்பட்டுள்ளனர்